சத்யபிரத சாகு தெரிவித்துள்ளார்

பிரதமர் திரு நரேந்திரமோடி கோவிட் தடுப்பூசி பணிகளை விரைவு படுத்துவது தொடர்பாக புதுதில்லியில் இன்று ஆலோசனை மேற்கொண்டார்

பிரான் உயிர்த்தெழுந்த ஈஸ்டர் உயிர்ப்பு பெருவிழா கிருஸ்தவ மக்களால் இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது

இன்றுடன் கன்னியாக்குமரி மக்களவை இடைத் தேர்தலுக்கான பிரச்சார ழம் மடிவடைய உள்ள நிலையில் வாக்குப்பதிவிற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் தயார்நிலையில் உள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு

எடப்பாடி கே பழனிசாமி மேட்டுர் குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்படுவதன்மூலம் இப்பகுதி மக்களுக்கு தடையின்றி குடிநீர் வழங்கப்படுவதாகவும் மாநிலம் முழுவதும் நீர்நிலைகள் வாரப்பட்டு தண்ணீரை வழிவகை தார் செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார்

சென்னையில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் டைடல் பார்க் உள்ளிட்ட தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் திமுக ஆட்சி காலத்தில் அமைக்கப்பட்டதாகவும் கோவிட் காலத்தில் மக்களுக்கு தேவையான உதவிகளை எதிர்கட்சியான திமுக முழுவீச்சில் மேற்கொண்டதாகவும் கூறினார்

நகர் தொகுதிகளிலும் அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு

அழகிரி தென்காசி நாங்குநேரி பகுதிகளிலும் அமமுக பொதுச் செயலர் திரு

வி தினகரன் கோவில்பட்டி தொகுதிக்குட்பட்ட கடம்பூரிலும் வாக்கு சேகரித்தனர் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் சென்னை திருவொற்றியூரிலும் மக்கள் நீதி மய்ய கட்சி தலைவர் திரு கமல்ஹாஸன் கோவை தெற்கு தொகுதியிலும் இன்று பிரச்சாரம் மேற்கொண்டனர் சத்யபிரதசாகு தமிழகத்தில் பணப்பட்டுவாடாவை கட்டுப்படுத்த கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு

மாவட்டத்தில் வாக்குச்சாவடி பணிகளில் ஈடுபடவுள்ள கேர்கல் அலுவலர்களுக்கு தேர்தல் பார்வையாளர்கள் முன்னிலையில் குலுக்கல் முறையில் வாக்குச்சாவடிகள் இன்று ஒதுக்கப்பட்டன

அன்பழகன் தெரிவித்துள்ளார்

நரேந்திரமோடி நாட்டின் கோவிட் நிலைமை குறித்து இன்று விரிவான ஆலோசனை மேற்கொண்டார்

இந்த ஆலோசனை கூட்டத்தில் மத்திய அமைச்சரவை செயலர் பிரதமரின் முதன்மை செயலர் சுகாதார செயலர் நிதி ஆயோக் உறுப்பினர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்

தமிழகத்தில் வேளாங்கண்ணி புனித ஆரோக்யமாதா பேராலயம் தூத்துக்குடி பனிமய மாதா பேராலயம் உள்ளிட்ட அனைத்து தேவாலயங்களிலும் நள்ளிரவு ஈஸ்டர் சிறப்பு திருப்பலிகளும் ஆராதனைகளும் நடைபெற்றன இந்நாளையொட்டி நாகை வேளாங்கண்ணி பேராலயத்தில் நேற்று நள்ளிரவு பாஸ்கா திருவிழிப்பு திருப்பலி நடைபெற்றது இந்நாளையொட்டி குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணை தலைவர் திரு வெங்கைய நாயுடு பிரதமர்திரு

இதனால் பெரும்பாலான இடங்களில் அனல்காற்று வீசக்கூடும் என்பதால் மக்கள் பகல் நேரங்களில் திறந்தவெளியில் வேலை செய்வது மற்றும் ஊர்வலம் செல்வதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள்